அத்துமீறி நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர்

முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மேலும் பல்வேறு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு தயாராக இருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

பத்து லட்சம் ருபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தங்கம் வென்றது

சிறப்பு பாதுகாப்புப் படை சுட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது அரசு இல்லத்தில் வசிக்கும் பிரதமர் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் அவர்தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை மட்டுமே சிறப்பு பாதுகாப்பு வழங்க இச்சுட்டத் திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது இதுதொடர்பாக கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இதில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார் தலைவர் திருமதி சோனியாகாந்தியின் குடும்பத்தினருக்கு சிறப்பு பாதுகாப்பு காங்கிரஸ் அளிக்கப்பட்டதை கட்டிக்காட்டிய அவர் அவருக்கான அச்சுறத்தல்கள் குறித்த மதிப்பீடுகளின் அடிப்படையிலேயே பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் தெளிவுப்படுத்தினார் இச்சுட்டத் திருத்தம் எந்த ஒரு குடும்பத்திற்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் கூறினார் அமைச்சரின் பதில் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி காங்கிரஸ் திமுக மற்றும் இடதுசாரி கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் முன்னதாக இம்மசோதா தொடர்பான விவாதத்தில் பேசிய காங்கிரசின் திரு விவேக் தங்கா பாதுகாப்பு போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் அரசியல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் இச்சுட்டத்திருத்தம் ஏற்கனவே நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது

மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் சிறு மற்றும் நலிவடைந்த விவசாயிகளின் வயது மூப்பிள்போது சமூக பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இத்திட்டர செயவ்படுத்தப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் வரை ஐந்து வட்சும் கோடி ரூபாய் அளவிற்கு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

சிறு குறு விவசாயிகள் மற்றும் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன்கள் வழங்கத் தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறி நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர் இத்தொடர்பாக ஜம்முவில் இன்று அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவிற்கு பேட்டியளித்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பாகிஸ்தான் படையினர் இந்திய நிலைகள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இதில் ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாக்குதல் சம்பவத்தில் அப்பகுதியில் உள்ள பல வீடுகள் சேதமடைந்துள்ளன இத்தாக்குதல் சம்பவத்திற்கு பாதுகாப்புப் படையினர் உரிய பதிவடி கொடுத்து வருவதாகவும் பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதலீகளை ஈர்க்கும் வகையில் மேலும் பல்வேறு பொருளாதார சீர்த்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்தியா சுவீடன் வர்த்த மாநாட்டில் பேசிய நிறுவனங்களுக்கான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் கரங்கத் துறை ஆகியவற்றிலும் பல்வேறு சீர்த்திருத்தங்களை கொண்டுவர அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் முதலீட்டிற்காள வாய்ப்புகளை கவீடன் நாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்திக்கொள்ள திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார்

சும்பவ இடத்தை இன்று நேரில் பார்வையிட்டு பின்னர் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அறுதல் தெரிவித்தார்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரில் தகுதிக்கேற்ப ஒருவருக்கு அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் வேலை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் விபத்துக்கு காரணமான இடிந்த கவரின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தை குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வீடுகளை இழந்தவர்களுக்கும் அப்பகுதியில் பாதுகாப்பு இல்லாத வீடுகளில் வசிப்பவர்களுக்கும் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடு கட்டித்தரப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் பவாளி ஆற்றின் கரையோரத்திலும் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்போருக்கு வீடு கட்டித்தா நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோரும் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் முன்னதாக இன்று காலை சுற்றுச்சுவர் இடிந்த பகுதியை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார்

புதுதில்லியில் கடற்படை தினத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அச்கறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கடற்படை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார்

அண்டை நாடுகளில் நிலவிவரும் பிரச்சனைகளால் இந்திய கடற்பகுதியில் எவ்வித தாக்கமும் ஏற்படாது என்று அவர் கூறினார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கூட்டங்களில் பங்கேற்காமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடியிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தனது அதிருப்தியை தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நிதிகொள்கையை மறுஆய்வு செய்வது குறித்த ரிசர்வ் வங்கி நிதிக்கொள்கைக் குழுவின் மூன்று நாள் கூட்டம் இன்று தொடங்கியது ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்ததாஸ் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்று வருகிறது

ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஆயூஷ்மான் பாரத்

இன்று எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார்

நேபாளில் இன்று நடைபெற்ற வாலிபால் ஆடவர் பிரிவில் இந்திய அணி தங்கப் பதக்கம் வென்றது பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதி போட்டியில் மூன்றுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது மகளிர் பிரிவிலும் இந்திய அணி தங்கப் பதக்கம் வென்றது பேட்மின்டன் குழு பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் தங்கப் பதக்கம் வென்றனர்